கனவு நனவாக்கப்பட்டுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் ஜம்முகாஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இன்றுமுதல் செயல்பாட்டுக்குவந்தன

என்று இந்தியாகூறியுள்ளது

பிரிவில் ஆடவர் சிவதாப்பாவும் மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர்

இதனையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகள் நடைபெற்றன

ஒற்றுமைக்கானஉறுதிமொழியையும் பிரதமர் செய்துவைத்தார் பின்னர் நடைபெற்றநிகழ்ச்சியில் பேசியஅவர் வேற்றுமையில் ஒற்றுமைஎன்பதுநம்நாட்டின் அடையாளம் என்றும் அதுவேநமக்குபெருமைஎன்றும் குறிப்பிட்டார் நாட்டின் ஒற்றுமைக்காகவல்லபாய் பட்டேல் ஆற்றியபங்கைஅப்போதுஅவர் நினைவு கூர்ந்தார்

நம்பிக்கையின் அடிப்படையிலானதுஎன்றும் திருநரேந்திரமோடிதெரிவித்தார்

நடைபெற்றஒற்றுமைக்கானஒட்டத்தைமகாராஷ்டிரமாநிலஆளுநர் மும்பையில் திருபகத்சிங் கோஷ்யாரி முதலமைச்சர் திருதேவேந்திரபட்நவிஸ் ஆகியோர் கொடியசைத்துதொடங்கிவைத்தனர் அருணாசலப்பிரதேசம் திரிபுரா மற்றும் புதுச்சேரியில் தேசியஒற்றுமைதினத்தையொட்டிபல்வேறுநிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனிடையேமுன்னாள் பிரதமர் இந்திராகாந்தியின் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்படுவதையொட்டிபிரதமர்அவருக்கு புகழஞ்சலிசெலுத்தினார் நாட்டின் உள்நாட்டுபாதுகாப்புக்குமத்தியஅரசுஉயர் முன்னுரிமைஅளித்துவருவதாகஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா தெரிவித்துள்ளார் தில்லியில் அம்மாநிலகாவல் துறையின் புதியகட்டிடத்தைஅவர் இன்றுதிறந்துவைத்தார்

மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளமறுசீரமைப்பு நடவடிக்கைகள் உள்நாட்டுவிவகாரம் இஜம்முகாஷ்மீர் என்று இந்தியாஉறுதிபடதெரிவித்துள்ளது மறுசீரமைப்பு குறித்துசீனாதெரிவித்துள்ளகருத்துக்குவிளக்கம்அளிக்கும் வகையில் ஜம்முகாஷ்மீர் மத்தியவெளியுறவுத்துறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் இது தொடர்பாக இந்தியாவின் நிலைகுறித்துசீனாஅறிந்துள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜம்முகாஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் நாட்டின் ஒருங்கிணைந்தபகுதிஎன்றும் நாட்டின இறையாண்மைமற்றும் ஒருமைப்பாட்டுக்குபிறநாடுகள் உரியமரியாதைஅளிக்கும் என்றுஎதிர்பார்ப்பதாகவும் அந்தஅறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முள்ளாள் மத்தியஅமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் உடல்நலம் குறித்துஅறியும் வகையில் மருத்துவக் குழு ஒன்றைஅமைக்களய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனருக்குதில்லிஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இக்குழுவில் ஐதராபாத்தைசேர்ந்த குடல் நோய் மருத்துவநிபுணர் நாகேஸ்வரரெட்டி இடம் பெறவேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதனிடையேஜஎன்எக்ஸ் மீடியாசுட்டவிரோதபணப்பரிவர்த்தனைதொடர்பானவழக்கில் தனது டல் நிலையைகாரணம் காட்டி ஜாமீன் அளிக்குமாறுதிருசிதம்பரம் மனுதாக்கல் செய்தார் இம்மனுமீதானவிசாரணையைமேற்கொண்டநீதிபதிசுரேஷ்கெய்ட் அவரதுடல் நிலைகுறித்துமருத்துவக்குழுநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் இம்மனுவைநாளைவிசாரணைக்குஎடுத்துக்கொள்வதாகதெரிவித்துள்ளார்

மும்பையில் அக்கட்சித் தலைவர் திருஉத்தவ் தாக்கரேதலைமையில் நடைபெற்ற புதியசட்டப்பேரவைஉறுப்பினர்களின் கூட்டத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தானேமாவட்டம் கொப்ரிபச்பகாடிதொகுதியில் இருந்துசட்டப்பேரவைஉறுப்பினராகதிருதிருஏக்நாத் ஷிண்டேதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுகுறிப்பிடத்தக்கது

தெற்குஆசியப்பகுதியில் அமைந்துள்ளநாடுகளிடையேஅரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக ஒத்துழைப்புகள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாகவிவாதிக்கப்படவுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இன்றுமுதல் செயல்பாட்டுக்குவந்துள்ளன ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தை இரண்டாகப் பிரித்துமத்தியஅரசுமேற்கொண்டநடவடிக்கைநேற்றுநள்ளிரவு முதல் செயல்பாட்டுக்குவந்துள்ளது

முன்னதாகலடாக் துணைநிலைஆளுநராகதிரு ஆர் கேமாத்துர் இன்றுபதவியேற்றுக் கொண்டார் அம்மாநிலஉயர்நீதிமன்றதலைமைநீதிபதிகீதாமிட்டல் அவருக்குபதவிபிரமாணம் செய்துவைத்தார்

கடந்தசிலகாலமாக இதயம் மற்றும் சிறுநீரகநோயால் பாதிக்கப்பட்டுசிகிச்சைபெற்றுவந்தார்

பிரதமர் திருநரேந்திரமோடி மேற்குவங்கமுதலமைச்சர் செல்விமம்தாபானர்ஜி உள்ளிட்டதலைவர்கள் பலர் அவரதுமறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தனதுகருத்துக்களைதெளிவானமுறையில் வெளிப்படுத்துவதில் உறுதியானவர் என்றுதெரிவித்துள்ளார்

ஐநாபொதுச்சபையில் நேற்றுநடைபெற்றகூட்டத்தில் சர்வதேசநீதிமன்றத்தில் நடைபெற்றுவரும் வழக்குகள் தொடர்பானஅறிக்கையைஅப்போதுஅவர் தாக்கல் செய்தார் சர்வதேசநீதிமன்றம் தெரிவித்துள்ள இக்கருத்து இந்தியாவுக்குகிடைத்தவெற்றியாககருதப்படுகிறது முன்னதாகபாகிஸ்தான் நீதிமன்றம் அவருக்குவிதித்தமரணதன்டனையை மறு செய்யவேண்டும் என்றுசர்வதேசநீதிமன்றத்தில் இந்தியாசார்பில் மேல் முறையீட்டுமனுதாக்கல் செய்யப்பட்டிருந்தது

பலர் காயமடைந்தனர்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சில இடங்களில் கனமழைபெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார்

மாதம் நான்காம் தேதிகளில்வடக்குஅந்தமான் கடற்கரையைஒட்டியுள்ளபகுதியில் நிலவும் நவம்பர் காற்றழுத்ததாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெறக் கூடும்

டோக்கியோவில் நடைபெற்றுவரும் ஒலிம்பிக் தகுதிகற்றுகுத்துச்சன்டைபோட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சிவதாப்பாவும் மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர்

மற்றொருபோட்டியில் இந்தியாவினஆஷிஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார்

ஒடிசாமாநிலம் நடைபெற்றுவரும் ஒலிம்பிக் தகுதிசுற்றுஹாக்கிப்போட்டியில் நாளைநடைபெறவுள்ளஆட்டத்தில் இந்தியஆடவர் அணி ரஷ்ப அணியைஎதிர்கொள்கிறது நாளைநடைபெறவுள்ளமகளிர் ஹாக்கிபோட்டியில் இந்தியா அமெரிக்காவைஎதிர்கொள்கிறது